முதல் உயர்த்துவதற்கு மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது

கொன்றனர்

தில்லி அணி மோதுகிறது

சுவிட்சர்லாந்து ஸ்பெயின் ஆகிய நாடுகளையும் சேர்ந்தவை இஸ்ரோ விஞ்ஞானிகளின் இந்த சாதனை வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் வார்தாவில் தேர்தல் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தமக்கு எதிராக கூறப்படும் விமர்சனங்களை பாராட்டாக எடுத்துக்கொள்வதாக கூறினார் தெலுங்கானாவில் எல்லாக் கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளன ஹைதராபாதிலும் ராஜமுந்திரியிலும் பிரதமர் கூட்டங்களில் பேசவுள்ளார்

இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது எதிர்க்கட்சிகள் தங்கள் ஆட்சேபத்துக்கு எந்த அடிப்படையும் தெரிவிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் தனது மனுவில் கூறியிருந்தது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியத்தை இன்று முதல் உயர்த்துவதற்கு மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த திட்டத்தின்கீழ் வழங்கப்படும் ஊதியம் விவசாயத் தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் குறியீட்டு எண் அடிப்படையில் நிர்ணயிக்க்ப்பட்டுள்ளது புதிய ஊதிய விகிதம் நடப்பு நிதியாண்டின் முதல் நாளான இன்று அறிவிக்கப்படுகிறது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் இந்த ஊதிய விகிதத்தை மாற்றி அமைக்க அனுமதி வழங்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் ஊரக அமைச்சம் கோரிக்கை வைத்திருந்தது பல்வேறு மாநிலங்களிலும் வெவ்வேறு ஊதியம் இந்தத் திட்டத்தில் வழங்கப்படுகிறது புதிய ஊதியம் தற்போதுள்ளதை விட ஐந்து சதவீதம் கூடுதலாக இருக்கக்கூடும் என்று தெரிகிறது மூன்று நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் சிலி நாட்டுத் தலைநகர் சாண்டியாகோவில் நேற்று நடைபெற்ற சமுதாய வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினரும் இந்தியாவின் நண்பர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் உலகம் முழுவதும் பரவி வரும் பயங்கரவாதம் வன்முறை பேராசை சகிப்பின்மை ஆகியவற்றிலிருந்து நமது நாடுகள் விடுபடுவதற்கு மகாத்மா காந்தியும் குரு நானக்கும் காட்டிய வழிகள் பொருத்தமானவை என்றார் சுட்டத்தின் ஆட்சி சமத்துவம் அடிப்படை உரிமை போன்ற நல்அம்சங்களுடன் அமைந்துள்ள அரசியல் சாசனரீதியான ஜனநாயகமே இந்த கேடுகளை நீக்கக்கூடியது என்றும் இந்தியாவும் சிலிநாடும் அந்த அடிப்படை அம்சங்களை பின்பற்றுகின்றன என்றும் கூறினார்

இவர்கள் அனைவரும் லஷ்கர் ஏ தொய்பா பயங்கரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று மாநில காவல்துறை தலைமை இயக்குனர் திரு தில்பக் சிங் தெரிவித்துள்ளார் இந்த பயங்கரவாதிகளின் பதங்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டு ஏராளமான வெடிமருந்துகளும் ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டதாக அவர் கூறினார் ஆதார் எண்ணுடன் வருமானவரி நிரந்தர கணக்கு என்ணை இணைப்பதற்கான காலக்கெடு மேலும் ஆறு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது

இன்று முதல் வருமானவரி கணக்கு தாக்கல் செய்ய ஆதார் எண் அவசியம் என்றும் அந்த வாரியம் தெரிவித்துள்ளது விஜயா வங்கி மற்றும் தேனா வங்கி பேங்க் ஆஃப் பரோடா வங்கியுடன் இணைக்கப்பட்டு இன்று முதல் நாட்டின் மூன்றாவது பெரிய வங்கியாக செயல்படுகிறது கடந்த ஆண்டு செப்டம்பரில் இந்த இணைப்புக்கான உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்தது இதன் மூலம் பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் ஹெச் டி எஃப் சி வங்கிகளுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய வங்கியாக பேங்க் ஆஃப் பரோடா உருவெடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வங்கியின் தலைவர் திரு பி எஸ் ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கிகள் இணைப்பை வெற்றிகரமாக செயல்படுத்தவும் வங்கிகளின் பங்குதாரர்களுக்கு உரிய பலன் கிடைக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அதைத் தொடர்ந்து தற்போது மூன்று வங்கிகள் இணைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலம் உருவாக்கப்பட்ட தினமான இன்று உட்கல் திவாஸ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது இந்தத் தினத்தைபொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் மற்றும் பவர் ஒடிசா மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஒடிசா மாநிலத்திற்கு ஒளிமயமான வளமான அமைதியான எதிர்காலம் காத்திருக்கிறது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியிருக்கிறார் இயற்கை எழிலும் கலாச்சார பன்முகத்தன்மயும் கொண்ட ஒடிசா மாநிலம் வளமும் மகத்தான வரலாற்றுச் சிறப்பும் கொண்டது என்றும் அந்த மாநில மக்கள் மேலும் வளமும் வளர்க்சியும் பெறவேண்டும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வாழ்த்தியுள்ளார் நேர்மை மற்றும் எளிமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ள ஒடிசா மக்கள் துணிவும் நாட்டுக்கு ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பும் என்றும் நினைவு கொள்ளத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியிருக்கிறார் ஒடிசா மாநிலம் மேலும் பல வளமும் நலமும் பெற்று சிறக்க பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒலி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த புயலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் மொஹாலியில் இன்று நடைபெறும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் லெவன் அணியை தில்லி அணி எதிர்கொள்கிறது இன்று இரவு எட்டு மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது ஸ்ரேயாஸ் ஐயர் தலைனமயிலான தில்லி அணி தற்போது தரவரிசையில நான்காவது இடத்திலும் ரவிச்சந்திரன் அஸ்வின் தலைமையிலான பஞ்சாப் அணி ஐந்தாவது இடத்திலும் உள்ளன இரண்டு அணிகளுமே இதுவரை மூன்று போட்டிகள் ஆடியதில் தவா இரண்டு வீதம் வென்றுள்ளன ஒரு போட்டியில் தோல்வியடைந்துள்ளது நேற்று நடைபெற்ற ஒரு போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எட்டு ரன் வித்தியாசத்தில் வென்றது